வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது

கோவா முதலமைச்சர் திரு மனோகர் பாரிக்கர் நேற்று பனாஜியில் காலமானார்

ஜ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் பெங்களுரு அணி கோப்பையைக் கைப்பற்றியது

மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்காக தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரதா சாஹு இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆவோசனை நடத்துகிறார் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் பங்கேற்கின்றனர் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உறுப்பினர்கள் திரு மக்களவை வேணகோபால் திருவள்ளுர் தொகுதியிலிருந்தம் திருஜெயவர்த்தன் தென் சென்னை தொகுதியிலிருந்தும் போட்டியிடுகின்றனர் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்ளீர்செல்வத்தின் மகன் திரு பி ரவீந்திரகுமார் தேனி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே பி முனுசாமி கிருஷ்ணகிரி தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலைப் பொறுத்தவரை ஒசூரில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டியின் மனைவி திருமதி ஜோதியும் திருவாரூர் தொகுதியில் திரு ஜீவானந்தமும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் திரு லோகி ராஜனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்

தயாநிதிமாறன் மத்திய சென்னையிலும் திரு ஆராசா நீலகிரி தொகுதியிலும் திரு டி ஆர் பாலு புநீபெரும்புதார் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் தூத்துக்குடி வேட்பாளராக திருமதி கனிமொழியும் அரக்கோணத்தின் வேட்பாளராக முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு ஜெகத்ரட்சகனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தவைப் பொறுத்தவரை அக்கட்சியின் சார்பில் பெரம்பூர் தொகுதி வேட்பாளராக திரு

சேகரும் சோளிங்கர் சுட்டப்பேரவைத் தொகுதியில் திரு அசோகனும் குடியாத்தம் தொகுதியில் திரு காத்தவராயனும் போட்டியிடுகின்றனர் அஇஅதிமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள பாமக மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது

ஏ கே மூர்த்தியும் மத்திய சென்னையில் பேராசிரியர் சாம் பாலும் போட்டியிடுகின்றனர் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதற்காக பணியமர்த்தப்பட்ட பறக்கும் படையினர் பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்

இந்த சோதனையின்போது பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் கவரிங் நகைகள் என விசாரணையில் தெரியவந்துள்ளது கோவா முதலமைச்சர் திரு மனோகர் பாரிக்கர் நேற்று பனாஜியில் காலமானார்

புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று மாலை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர்

மனோகர் பாரிக்கரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக பனாஜியில் உள்ள பிஜேபி கட்சித் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை வைக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தள்ளனர் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் கூடி மனோகர் பாரிக்கரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கவுள்ளது இன்று ஒருநாள் அரசு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது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 சமூக வலை தளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் உறுதியான அரசு இருந்ததன் காரணமாக இது சாத்தியமாயிற்று என்று தெரிவித்துள்ளார்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

இந்தியாவும் மாலத்தீவும் பரஸ்பரம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என முடிவு செய்துள்ளன ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதிகளில் பாகிஸ்தான் படையினர் நேற்று மீண்டும் அத்தமீறி தாக்குதல் நடத்தினர் நெல்லை மாவட்டம் எட்டான்குளத்தில் மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாற்றுத் திறனாளிகள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நேற்று நடைபெற்றது

காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் பங்குனி மாத திருக்கல்யாண பெருவிழாவை யொட்டி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது

சுவிட்சர்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சாய் பிரணீத் தோல்வி அடைந்தார்

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் பெங்களுரு அணி கோப்பையை வென்றது

ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப் பட்டியலில் பேட்ஸ்மேன் பிரிவில் விராட்கோலியும் பந்துவீச்சுப் பிரிவில் பும்ராவும் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கின்றனர் பேட்ஸ்மேன் பிரிவில் இரண்டாவது இடத்தில் ரோஹித் ஷர்மா உள்ளார் அணிகளுக்கான பட்டியலில் இங்கிலாந்து முதலிடத்திலும் இந்தியா இரண்டாவது இடத்திலும் உள்ளன தெற்காசியக் கோப்பைக்கான மகளிர் கால்பந்துப் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளன நேபாளத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கை நேபாளத்தை எதிர்கொள்கிறது இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா பங்ளாதேஷை எதிர்கொள்கிறது

இர்ஃபான் தகுதி பெற்றுள்ளார் ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய நடை சாம்பியன் போட்டியில் நான்காவது இடத்தை பிடித்ததன் மூலம் அவர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதிபெற்றார்